அரசுகளை மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

விமானங்கள் மூலம் அழைத்துவரப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் தலைமையில் நடைபெற்ற இந்த நோய் தொற்று தொடர்பான அமைச்சர்கள் குழக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் தொழிலாளா்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு அறிவித்த நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி மற்றும் இதர உதவிகள் குறித்த புள்ளி விவரங்கள் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டன

தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை மத்திய குழுவினர் நோய் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பாதிப்பு குறித்து வீடு வீடாகச் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் பணி தற்போது தொடங்கி உள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த செய்தியாளா் சந்திப்பின்போது பேசிய உள்துறை இணைச் செயலா் திருமதி புண்ணிய சகலீல ஸ்ரீவஸ்தவா தற்போது செயல்பாட்டில் உள்ள அலுவலகங்கள் அரக வழங்கியுள்ள அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அலுவலகங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஊழியர்கள் முக கவசம் அணிவது போன்றவை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இன்று புத்தில்லியில் தேசிய மாணவர் படையின் இயக்குநரகங்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடும்போது இதனை தெரிவித்தார்

நாளை மறுநாள் முதல் இதற்கான நடவடிக்கைகள் தொடங்குகின்றன

மகாராஷ்டரா மற்றும் தெலங்கானாவை சேர்ந்தவர்களை அழைத்து வருவதற்காக ஏழு விமானங்கள் இயக்கப்படுகின்றன குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்காக ஐந்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உரிய பாதுகாப்பு சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றி இவர்கள் அழைத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்படுபவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்துதல் வசதிகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டுமென்றும் மத்திய அரசு அறிவுறத்தியுள்ளது

சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார் சென்னையில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதாலும் ஒரே கழிவறையை பலர் பயன்படுத்துவதாலும் தொற்று அதிகமாக ஏற்படுவதாகக் குறிப்பிட்டார் இதனை தடுப்பதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் நியாயவிலைக் கடைகளில் ஜூன் மாதமும் விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சி அறிவித்தார் தமிழகத்தில் வரும் ஏழாம் தேதி முதல் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இவை திறக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

சென்னை மாவட்டத்தில் மதபாள கடைகளை திறப்பதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமது துறை சார்ந்த திட்டங்கள் தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக ஆவோசனை நடத்தினார்

ஊரடங்கு காரணமாக தற்போது எழுந்துள்ள சவால்கள் குறித்தும் அமைச்சிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர் உணவுப் பொருட்களின் சீராள விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டுமென்று அமைச்சர் இந்த கலந்துரையாடலின்போது அறிவுறுத்தினாா் இதில் உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நாடு முழுவதும் மாணவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார்

நடப்பு ஆண்டில் இந்திய தகவல் தொழில்நட்ப மையம் தேசிய தொழில்நட்ப மையம் ஆகியவற்றில் கட்டண உயர்வு ஏதும் இருக்காது என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் மத்திய மலிவு விலை மருந்தகங்கள் வாட்ஸ் அப் மற்றும் மின் அஞ்சல் வாயிலாகவும் மருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி வாட்ஸ் அப் மற்றும் மின் அஞ்சல் வாயிலாக மருத்துவரின் பரிந்துரையை அனுப்பினால் அவர்களின் இல்லங்களுக்கு மருந்துகள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலிவு விலை மருந்தகத்தின் இந்த நடவடிக்கைக்கு மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சி திரு சதானந்த கவுடா பாராட்டு தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய மருந்துகளை விரைவில் பெறுவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார்